அவர்களுக்கு மேலும் அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கஷ்மீர் பிரச்சினையில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ள சீனா இப்பிரச்சினைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளது வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் எண்ணுடன் இணைப்பது குறித்து மத்திய சட்ட அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்

வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிறது பெண்களுக்கான கௌரவத்தை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு மேலும் அதிகாரம் அளிக்க பாடுபடுவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியின் துவாரகா பகுதியில் நடைபெற்ற தசரா கொண்டாட்டத்தில் பங்கேற்றுப் பேசிய பிரதமர்

இந்தியா பெண்களை உயர்வாக மதிக்கும் நாடு என்று குறிப்பிட்ட அவர் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையின்போது பெண்களின் சாதனையைக் கொண்டாடுமாறும் கேட்டுக் கொண்டார்

எரிசக்தி சிக்கனம் மற்றும் தண்ணீர் சேமிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை இயக்கமாக மேற்கொண்டு நிறைவேற்றி முடிக்க வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் சமுதாயம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள சாதிப் பாகுபாடு அடிப்படைவாதம் ஊழல் மற்றும் பாரபட்ச செயல்பாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற தசரா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மன்னர்கள் முதல் சமானிய ஏழழக் குடிமகன் வரை அனைவருக்கம் சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ராம ராஜியத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்றார் உலகிற்கும் சமுதாயம் மற்றும் குடும்பத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை ராமாயணம் நினைவுபடுத்துவதாகவும் அவர் கூறினார் இந்த விழாவில் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ரஃபேல் போர் விமானங்கள் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய விமானப்படை மேலும் வலுவானதாக திகழும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஃபிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து இந்தியா வாங்கும் முதலாவது ரஃபேல் போர் விமானத்தை பெற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் காற்றை ஊடுருவிச் செல்லும் என்ற பொருள்படும் ரஃபேல் விமானங்கள் அதன் பெயரை நிலைநாட்டுவதாக இருக்கும் என்றும் கூறினார் இந்தியா ஃபிரான்ஸ் இடையிலான பாதுகாப்புத் துறை ஒத்துழைப்பில் நேற்றைய தினம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினம் என்றும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் முன்னதாக பாரீஸில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனை சந்தித்துப் பேசிய திரு ராஜ்நாத் சிங் தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் இந்தியாவுக்கு ஃபிரான்ஸ் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கஷ்மீர் பிரச்சினைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு

இதுதொடர்பாக இருநாடுகளிலும் உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் சீனாவின் ஊஹான் நகரில் இருநாட்டுத் தலைவர்களும் கடந்த ஆண்டு மேற்கொண்ட சந்திப்புக்கு பிறகு இந்தியா சீனா இடையிலான நட்புறவு நல்ல நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையிலான நட்புறவு புதிய பரிமாணத்தை எட்டியிருப்பதோடு உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான சீனத் தூதர் திரு

திபெத்தியர்கள் பத்து பேர் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிபர் திரு ஸீ ஜின்பிங் மாமல்லபுரம் வரும்போது அவருக்கு எதிராக போராட்டம் நடத்த திபெத்தியர்கள் திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகலின்பேரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திபெத்தியர்களின் செயல்பாடுகளை காவல்துறை உன்னிப்பாக கவனித்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் கைது செய்யப்பட்ட திபெத்திய எழுத்தாளர் திரு

மேலும்

இயக்குநர் மணிரத்னம் நடிகை ரேவதி உள்ளிட்ட பிரபலங்கள் மீது தேசத்துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் மத்திய அரசுக்கோ பிஜேபிக்கோ எவ்வித தொடர்பும் இல்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர் இதுதொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்றார் பீகார் நீதிமன்ற உத்தரவின்பேரிலேயே இவர்கள்மீது வழக்குப் பதிவு செய்யப்படிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாலகோட் விமான தாக்குதல் தீவிரவாதிகளை கையாளும் விஷயத்தில் மத்திய அரசின் போக்கில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றத்தை உணர்த்துவதாக விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் பதூரியா கூறியுள்ளார் விமானப்படை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தீவிரவாதத்தில் ஈடுபடுவோரை தண்டிப்பது என்ற அரசியல் தலைமையின் முடிவை பாலகோட் தாக்குதலின் மூலம் விமானப்படை நிறைவேற்றியிருப்பதாக கூறினார் இந்த தாக்குதல் மூலம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தும் தாக்குதல் நடத்த முடியும் என்ற இந்திய விமானப் படையின் செயல்திறன் நிருபிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏர்சீப்மார்ஷல் பதூரியா தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட அவந்திபுரா பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்கள் இருவரும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் என்று தெரியவந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை டிஐஜி திரு அதுல்குமார் கோயல் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட பல்றே கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் என்ணை இணைப்பது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை மத்திய சுட்ட அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் ஒரே வாக்களாரின் பெயர் பல இடங்களில் இடம்பெறுவதை தவிர்க்கும் வகையில் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது இந்த பரிந்துரை ஏற்கப்பட்டால் தவறு இல்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

தமிழகம் முழுவதும் மகளிர் நலத் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் கோவையில் பல்வேறு பகுதிகளில் சாலையை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர்

தேர்தல் நேரத்தில்தான் அஇஅதிமுக அமைச்சர்கள் மக்களை சந்திக்க வருவதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குனேரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பல்வேறு இடங்களில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழக அரசு மக்களைப் பற்றிய கவலைப்படாத அரசாக உள்ளது என்று குறிப்பிட்ட திரு ஸ்டாலின் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு

ஏமன் நாட்டில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொண்டால் சவுதி அரேபியாவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு முகமது ஜாவத் ஷரீப் தெரிவித்துள்ளார் ஐநா சபை அதன் ஊழியர்களுக்கு அடுத்த மாத சம்பளத்தைக்கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே முதல்முறையாக சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் விலங்குகளுடன் உறவாடுவது போன்று அமைக்கப்பட்டுள்ள முப்பரிமாண அளிமேஷன் திரையரங்கை அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

ஜெயக்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதராவில் இன்று நடைபெறுகிறது